வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

தற்போதுசிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நாளை நடைபெறவுள்ளது

அலெக்சாண்டர் ஸ்வெரேவ் ஆஸ்திரியாவின் டொமினிக் திம் ஆகியோர் தகுதி பெற்றுள்ளனர் பிரதமரின் வீட்டு வசதித் திட்டம் ஏழைகளை மேம்படுத்தி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் நோக்கில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

மூதாதையர் காலத்தில் கட்டப்பட்ட பரம்பரை வீடு வாடகை வீடு போன்றவற்றில் வசிக்கும் நிலையை மாற்றி தற்போது தங்களுக்கான சொந்த வீடுகளில் வசிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதுவளர் வீடு இல்லாத அனைவருக்கும் விரையில் வீடு கட்டி கொடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த வீடுகள் மக்களின் முன்னேற்றத்திற்கான அடையாளமாக திகழ்கின்றள என்று கூறிய பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களின் முன்னேற்றம் நாட்டின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என்றும் குறிப்பிட்டார்

நரேந்திர மோடி தெரிவித்தார்

மாநிலங்களவை துணைத் தலைவர் பதவிக்கு தேர்தல் நடைபெறுவது உறுதியாகியுள்ளது காலிபாக உள்ள இப்பதவிக்கு மத்தியில் ஆளும் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஐக்கிய ஐளதா தளம் கட்சியைச் சேர்ந்த திரு ஹரிவன்ஸ் சிங் ஏற்களவே வேட்புமலு தாக்கல் செய்துள்ளார் அவரை ஒருமனதாக தேர்வு செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன இந்நிலையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் சார்பில் ராஷ்ட்ரீய ஜனதா தளத்தைச் சேர்ந்த திரு மனோஜ் ஜா இப்பதவிக்கு போட்டியிட நேற்று தமது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார்

பாகிஸ்தான் எல்லை வழியாக இந்தியாவிற்குள் ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்களை கடத்த மேற்கொள்ளப்பட்ட முயற்சியை எல்லைப் பாதுகாப்புப் படையினர் முறியடித்துள்ளனர்

நாடுமுழுவதும் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ இளநிலை பட்டப் படிப்புகளில் கேருவதற்கான தேசிய தகுதி மற்றம் நுழைவுத் தேர்வான நீட் தேர்வு நாளை நடைபெறவுள்ளது

இத்தேர்வை எழுதும் மாணவர்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசும் அணிந்து வருவதுடன் தேர்வு மையத்திலும் அந்த வளாகத்திலும் சமூக இளடவெளியை கடைபிடிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது விருப்பப்படுவோர் கையுறைகளை அணிந்து வரலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிருமிநாசினி திரவத்தையும் அவரவர் சொந்த ஏற்பாட்டிலேயே கொண்டு வரவேண்டும் குடிநீரையும் வெளிப்படையாக தெரியக்கூடிய பாட்டில்களில் எடுத்துவர அனுமதிக்கப்பட்டுள்ளது எனினும் கால்களை முழுமையாக மூடக்கூடிய காலணிகள் மெல்லிய ரக உடைகளை அணிந்து வரக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது தேர்வெழுதும் அறைக்குள் செல்லும் மாணவர்கள் தாங்கள் ஏற்களவே அணிந்து வந்த முகக்கவசங்களை அகற்றிவிட்டு தேர்வு னமயத்தில் வழங்கப்படும் புதிய முகக்கவசத்தை அணிந்து கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது குறிப்பிட்ட சில மதக் கட்டுப்பாடுகளின்படி உடை அணிந்து வருவோர் தேர்வு மையத்திற்கு முன்கூட்டியே வந்து உடல் பரிசோதனைக்கு உட்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் நான்கில் ஒரு பகுதிக்கும் குறைவானவர்கள்தான் தற்போது மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இதுவரை

குணமடைவோருக்கும் சிகிச்சை பெறுவோருக்கும் இடையேயாள இடைவெளி தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொற்று பாதிப்பு உடையவர்களை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிந்து எளிதான மற்றும் தீவிர சோதனைகளை மேற்கொள்வதுடன் தரமான சிகிச்சைகள் அளிக்கப்படுவது மட்டுமின்றி வீட்டுத் தளிமையில் இருப்போரையும் மருத்துவர்கள் தீவிரமாக கண்காணித்து வருவதால் இறப்பு விகிதமும் பெருமளவு குறைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது

இரண்டு நாடுகள் மட்டும் எதிராக வாக்களித்தன இந்த தீர்மானம் தொடர்பாக கியூபா கொண்டு வந்த திருத்தம் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தெரிவித்த எதிர்ப்பும் புறக்கணிக்கப்பட்டன

ஆரிய சமாஜத்தின் தலைவரும் சமூக சீர்திருத்தவாதியுமான சுவாமி அக்னிவேஷ் மறைவுக்கு தமிழக அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள திமுக தலைவர் திரு முகஸ்டாலின் சமூக சீர்திருத்தவாதியாள சுவாமி அக்ளிவேஷ் கொத்தடிமை தொழிலாளர்கள் மற்றும் பெண் சிசுக் கொலை போன்றவற்றிற்கு எதிராக கடுமையாக போராடி வந்தவர் என்று குறிப்பிட்டுள்ளார் அவரது மறைவு நாட்டிற்கு பேரிழப்பு என்றும் திரு

க ஸ்டாலின் கூறியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தங்களது கட்சிக் கொள்கைகளான மதுபானம் மற்றும் புகைபிடித்தலுக்கு எதிரான நிலைப்பாட்டிற்கு உறுதுணையாக இருந்தவர் சுவாமி அக்னிவேஷ் என்று குறிப்பிட்டுள்ளார் திராவிடர் கழக தலைவர் திரு

வீரமணி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் கவாமி அக்னிவேஷ் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர்

அதனைத் தொடர்ந்து

வெளிசுலாவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளை தகர்க்கும் நோக்குடன் சுற்றித் திரிந்த அமெரிக்க உளவாளி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளிகவா அதிபர் திரு நிகோலஸ் மதுரோ தெரிவித்துள்ளார் வட கரீபியன் கடல்பகுதியில் உள்ள எண்ணெய் வளங்களை அழிக்கும் நோக்குடன் இவர் சுற்றித் திரிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ராணுவ வீரரான இந்த உளவாளி ஈராக்கில் அமெரிக்க உளவு அமைப்பான சிஐஏ பிரதிநிதியாக செயல்பட்டு வந்தவர் என்று தெரியவந்துள்ளதாகவும் அதிபர் திரு

நேற்று முன்தினம் பிடிபட்ட இந்த நபரிமிருந்து அதிநவீன ரக ஆயுதங்கள் மற்றும் பெருமளவிலான அமெரிக்க டாவர்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா அமெரிக்கா இடையிலான இருதரப்பு ஆலோசனை கூட்டம் காணொளி காட்சி மூலம் நடைபெற்றது பாதுகாப்பு உள்நாட்டு பாதுகாப்பு வெளியறவு கொள்கை போன்றவற்றில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து இக்கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டது அமெரிக்க ஒப்பன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்திற்கு ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரேவ் ஆஸ்திரியாவின் டொமினிக் திம் ஆகியோர் தகுதி பெற்றுள்ளனர்

நாளை நடைபெறும் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் ஐப்பாளின் நவோமி ஒசாகா பெலாரஸ் நாட்டின் விக்டோரியா அசரெங்காவை எதிர்கொள்கிறார்